உள்துறை அளமச்சர் திரு அமித்ஷாவும் பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கும் இன்று தங்களது பொறுப்புகளை ஏற்றுக் கொண்டனர்

தமிழக அரசின் பள்ளி பாடத்திட்டத்தில் இருமொழி கொள்கை தொடரும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

இலக்கை இலங்கை அணி நிர்ணயித்துள்ளது இனி விரிவான செய்திகள் உள்துறை அமைச்சராக திரு அமித்ஷாவும் பாதுகாப்புத் துறை அமைச்சராக திரு ராஜ்நாத் சிங்கும் இன்று தங்களது பொறுப்புகளை ஏற்றுக் கொண்டனர் திரு ராஜ்நாத் சிங் தமது பொறுப்பை ஏற்பதற்கு முன் போர் நினைவிடத்தில் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தினார் ரானுவ தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் விமானப்படை தலைமை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் பி எஸ் தனோவா கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கரம்வீர் சிங் ஆகியோர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர் அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்ட டுவிட்டர் செய்தியில் நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பையும் முப்படைகளின் வலிமையையும் மேம்படுத்துவதற்கான வாய்ப்பை ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாகத் தெரிவித்தார் மத்திய அமைச்சர் திரு அமித் ஷா இன்று தமது அலுவலகத்திற்கு சென்று உள்துறை அமைச்சர் பொறுப்புகளை ஏற்றுக் கொண்டார் உள்துறை செயலர் திரு ராஜீவ் கௌபா அவரை வரவேற்றார் உள்துறை இணையமைச்சர்களாக திரு கிஷன் ரெட்டி திரு நித்தியானந்த் ராய் ஆகியோரும் தங்களது பொறுப்புகளை இன்று ஏற்றுக் கொண்டனர் மத்திய அமைச்சர் திரு பிரனுஷ் ஜவ்டேகர் கற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்திற்கான துறை பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொண்டார் இத்துறையின் இணையமைச்சரான திரு பாபுல் சுப்ரியாவும் இன்று தமது பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கற்றுச்சூழலைப் பாதுகாப்பது மற்றும் அது தொடர்பாள பிரச்சனைகளுக்கு தீர்வுகாண்பது ஆகியவற்றுக்கு உயர் முக்கியத்துவம் அளித்து செயல்படப் போவதாகக் கூறினார் பாரீஸ் பருவநிலை மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகளை உறுதியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கோரிக்கையை ஏற்று அதற்காக முழு மூச்சுடன் நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போவதாகவும் அவர் தெரிவித்தார் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு எந்தவிதத்திலும் இடையூறாக அமையாது என்றும் திரு ஜவ்டேகர் உறுதிபடத் தெரிவித்தார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் வளர்ச்சியையும் இணைந்து செயல்படுத்துவதில் தமது அமைச்சகம் சிறப்பாக செயல்படும் என்றும் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார்

இன்று புதுதில்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

இந்த தேர்தலில் ஊங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி சிறப்பாக பணியாற்றியதாகவும் அவர் குறிப்பிட்டா்

மக்கள் எதிர்னெள்ளும் பிரச்சினைகளை காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்றத்தில் எழுப்பும் என்றும் திருமதி சோனியாகாந்தி தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் மக்களவை காங்கிரஸ் கட்சித் தலைவரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரத்தை திருமதி சோனியாகாந்திக்கு வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இன்று பிற்பகலில் கட்சியின் மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் திருமதி சோனியாகாந்தி இது தொடர்பான முடிவினை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி சோனியாகாந்திக்கு காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி வாழ்த்து தெிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற முதல் அளமச்சரவை கூட்டத்தில் சிறுவணிகர்களுக்கான புதிய ஓய்வூதிய திட்டம் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாராயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் ஆகியவை துத்துக்குடி மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளதாக அங்குள்ள எமது செய்தியாளர் லஷ்மணன் தெரிவிக்கிறார்

இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவித் திட்டம் மற்றும் ஈ

ரா மணியம்மையார் நினைவு ஏனழ விதவையர் மகள் திருமண நிதியுதவித் திட்டம் ஆகிய திட்டங்களின் கீழ் பயன்பெற இதுவரை நிர்ணயிக்கப்பட்டிருந்த குடும்ப ஆண்டு உச்சவரம்பை உயர்த்தி ஏற்கனவே ஆணை வெளியிடப்பட்டுள்ளது தமிழக அரசின் பள்ளிப் பாடத் திட்டத்தில் இருமொழி கொள்கை தொடரும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்த காலத்திலிருந்து தற்போது வரை இருமொழி கொள்கையே பின்பற்றப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார் மத்திய அரசின் புதிய கல்வி கொள்கை குறித்த கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்த அமைச்சர் தமிழக அரசின் நிலைப்பாடு மத்திய அரசுக்கு தெரிவிக்கப்படும் என்றும் கூறினார் நாளை மறுநாள் திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் உயர்கல்வித் துறையில் பல்வேறு மாற்றங்களை அஇஅதிமுக அரசு கொண்டு வந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் மாணவர்களின் கல்வித் திறனை மேம்படுத்துவதற்னக நடப்பு கல்வியாண்டில் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஏழு எட்டு பத்து மற்றம் பள்ளிரெண்டாம் வகுப்புகளுக்கு புதிய பாடத்திட்டங்கள் கொண்டுவரப் பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் எட்டு வகுப்புகளுக்கு மாற்றியமைக்கப்பட்ட புதிய பாடத்திட்டங்களுக்கான புத்தகங்களை திங்கட்கிழமையன்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட உள்ளதாகவும் பள்ளி கல்வித் துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார் அரசு ஊழியர்கள் பணிக்கு வரும் போது கண்ணியமாள ஆடைகளையே அணிந்து வர வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக தலைமைச் செயலர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் பிறப்பித்துள்ள உத்தரவில் அரசு அலுவலகங்களில் கண்ணியத்தை காக்கும் வகையிலான தூய்மையான ஆனடகளை அணிந்து வர வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது பெண் அரசு ஊழியர்கள் சேலை சல்வார் கம்மீஸ் துப்பட்டாவுடன் கூடிய சுடிதார் ஆகியவையும் ஆண் அரசு ஊழியர்கள் சட்டை பேண்ட் மற்றம் வேட்டி அணிந்து வரலாம் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது

தமிழகத்தில் சாலை விபத்து உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களில் உயிரிழந்த ஒன்பது பேரின் குடும்பத்தினருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காஞ்சிபுரம் திருப்பூர் நாமக்கல் நாகப்பட்டினம் திருச்சி துத்துக்குடி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த இவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார் தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறையைப் போக்க மாநில அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு இரா முத்தரசன் கூறியுள்ளார் தஞ்சையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தினால் தமிழகத்தின் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வுனன முடியும் என்றார் உதகமண்டலத்தில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் இறதி நிகழ்ச்சியாக படகு போட்டி இன்று நடைபெற்றது கற்றுவாத்துறை சார்பில் உதகமண்டல படகு இல்லத்தில் நடைபெற்ற இப்போட்டியை மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசெண்ட் திவ்யா கொடியசைத்து தொடங்கிவைத்தார்

சற்றுமுன் தொடங்கிய ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மற்றொரு போட்டயில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் முதலில் பேட் செய்து வருகிறது